ஒடிசா முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் ஹரேகிருஷ்ண மகதாப் எழுதிய ஒடிசா இதிகாஸ் நூலின் இந்தி மொழி பெயர்ப்பை இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற விழாவில் வெளியிட்டு பேசுகையில் உடனடி கவனம் தேவைப்படும் எல்லாப் பகுதிகளின் வளர்ச்சிக்கும் அரசு முக்கிய கவனம் செலுத்துவதாக கூறினார் கடலோர நீர் வழி பாதைகள் தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் எண்ணெய் எரிவாயு குழாய் பாதைகள் மூலம் ஒடிசா மாநிலம் வளமடைந்து வருவதாக பிரதமர் கூறினார் நீலப்புரட்சி மூலம் கடலோர மாநிலங்களின் மீனவர் நலனை மேம்படுத்தவும் அரசு உறுதி பூண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்

அரச பணிகள் மட்டுமன்றி பிரிட்டிஷ் ராணுவத்திலும் சிறப்பாக செயல்பட்ட இளவரசர் பிலிப் பல்வேறு சமூக பணிகளிலும் ஈடுபட்ட புகழுக்கு உரியவர் என்று பிரதமர் கூறியுள்ளார்

நாட்டில் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது குறித்து சுகாதார அமைச்சர் இக்கூட்டத்தின் போது கவலை தெரிவித்தார் கொரோனா பற்றிய மக்களின் எச்சரிக்கை உணர்வு குறைந்து விட்டதே அதற்கு காரணம் என்றும் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை சமாளிக்க தேவையான வசதிகள் முழுமையாக பராமரிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார்

திரு ராகுல்காந்திக்கு கவனப் பற்றாக்குறை உள்ளதே தவிர நாட்டில் தடுப்பூசி பற்றாக்குறை இல்லை என்று டுவிட்டரில் அவர் கூறியுள்ளார்

முன்னதாக திரு ராகுல்காந்தி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதிய கடிதத்தில் நாட்டில் தேவையுள்ள அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி போட வேண்டும் என கூறியிருந்தார் கொரேனா தடுப்பூசிகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் முடிவு குறித்தும் அவர் கேள்வி எழுப்பினார்

முக கவசம் அணிவது கட்டாயமாக்கப்படுவதாகவும் முக கவசம் அணியவில்லை என்றால் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

கொரோனா தொற்றினால் உயிரிழப்பு எதுவும் இருக்கவில்லை